சுட்டுக் கொல்லப்பட்டனர்

மத்தியப் பிரதேசத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது திருமணமான இஸ்லாமிய பெண்களை தலாக் முறையில் விவாகரத்து செய்வதை தடுக்கும் வகையில் இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று கொண்டுவரப்பட்டது இம்மசோதா மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த திருத்தங்கள் மற்றும் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவது குறித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன நீண்ட விவாதத்திற்குப் பிறகு இந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது

இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக திமுக ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தன இதனையடுத்து இந்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது முத்தலாக் முறையில் விவகாரத்து செய்பவா்களை குற்றவாளிகளாக கருதுவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது மாநிலங்களவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசுங்கர் பிரசாத் உச்சநீதிமன்றம் முத்தலாக் முறைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய பின்னரும் கூட இந்த நடைமுறையை தொடருவதால் இம்மசோதா அவசியமாகிறது என்று தெரிவித்தார் இந்த மசோதா எந்தவொரு மதத்துக்கும் எதிரானது அல்ல என்று கூறினார் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கிவைத்துப் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு அம்மி யாஜ்னிக் இம்மசோதாவில் இடம் பெற்றுள்ள பிரிவுகள் குற்றவியல் நடவடிக்கைகளை முறைகேடாகப் பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாகத் தெரிவித்தார் முத்தலாக முறையை உச்சநீதிமன்றம் சுட்டவிரோதம் என அறிவித்துள்ள நிலையில் புதிதாக இதற்கு சுட்டம் கொண்டுவருவது தேவையில்லை என்றும் அவர் கூறினார் அப்போது குறுக்கிட்டுப் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி முத்தலாக் மசோதா பெண்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும் என்று தெரிவித்தார் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இம்மசோதா குறித்த விவாதத்தில் பேசிய மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் நுகர்வோரின் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மத்திய நுகர்வோர் குறை தீர்ப்பாணையம் தேசிய அளவிலும் மாநில மற்றும் மாவட்ட அளவிலும் அமைக்கப்படுவதால் நுகர்வோர் எவ்விதப் பிரக்சினையும் இன்றி உடனடியாக தங்களது குறைகளைத் தீர்ப்பதற்கு வழி ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது பொருட்கள் குறித்து தவறான விளம்பரங்களை வெளியிடும் தயாரிப்பாளர் மற்றும் வர்த்தகர்களுக்கு பத்து வட்சும் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் ஆனையத்திற்கு இம்மசோதா அதிகாரம் வழங்குகிறது உன்னவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக மக்களவையில் இன்று கடும் அமளி நிலவியது மக்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இதுகுறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் அவரது குடும்பத்திற்கும் முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று அப்போது அவர் குற்றம் சாட்டினார் தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறத்தினார் இதற்கு பதிலளித்துப் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகாபால் விபத்து நடந்த பகுதியில் இருந்து கைப்பற்றப்பற்ற டிரக் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவருக்கு சொந்தமானது என்று கூறினார் இதனிடையே உன்னவ் பாலியல் வன்கொடுமை வழக்கை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கக் கூடாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார் இவ்வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் அமைச்சரின் பதில் ஏற்புடையதாக இல்லை என்று கூறி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் பின்னர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் உத்தரப் பிரதேசத்தில் உள்ளவ் பாலியல் வள்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு துணை நிற்கும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது விபத்தில் காயம் அடைந்து லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை அம்மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் தினேஷ் சர்மா தேசிய மகளிர் ஆணைய குழுவுடன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது குடுப்ப உறுப்பினரை பரோலில் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நித்தி ஆயோக்கின் முன்னணி திட்டங்களில் ஒன்றான அடல் கண்டுபிடிப்பு அமைப்பு சமூதாய கண்டுபிடிப்புகள் என்ற புதிய நிகழ்ச்சியை நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது இந்நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர்கள் திரு ரமேஷ் பொக்ரியால் மற்றம் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைக்கின்றனர் இதன் மூலம் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் இயக்குநர் திரு ஆர் ரமணன் நாடு முழுவதும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் சுற்றச் சூழலுக்கு உகந்த திட்டங்களை செயல்படுத்தவும் முடியும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் பழங்குடியின பகுதிகள் கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்கள் அழிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சியின் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் தொடரும் என்று மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மொசாம்பிக் உள்துறை அமைச்சர் திரு ஜெய்மி பசிலியோ மாண்டேரியோ வை சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினார்

அந்நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறைக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன இந்தியாவின் இந்த உதவிக்கு அந்நாட்டு உள்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

அப்போது இந்தியாவின் உதவிக்கு பிரதமர் திரு ரொசாரியோ நன்றி தெரிவித்தார் இதனையடுத்து தென்னாப்பிரிக்காவில் தனது மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொன்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தாயகம் திரும்புகிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டம் பிஜ்பிகரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் கமாண்டர் முகமது பயஸ் பன்சூ கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீவிரவாதிகள் இப்பகுதியில் பதங்கியுள்ளதாக பாதுகாப்புப் படையினருக்கு கிடைத்துள்ள தகவலின் பேரில் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு வில் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள சுந்தர் பானி யை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இந்தத் தாக்குதலுக்கு பாதுகாப்புப் படையினர் உரிய பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த பதிவடி தாக்குதலின்போது பாகிஸ்தான் பகுதியில் உள்ள ரானுவ நிலைகள் சேதமடைந்ததாக அவர் கூறினார் இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்புப் படை வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார்

இதன் காரணமாக அம்மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஆறுகளில் அபாய அளவைத் தாண்டி வெள்ள பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெள்ளப் பெருக்கு காரணமாக போபால் பெட்டுல் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது போபால் மற்றும் நாக்பூரில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது

அடுத்த இரண்டு நாட்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக நாக்பூர் வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சந்திராப்பூர் மற்றும் கச்சிரோலி மாவட்டங்களில் ரெட் அவர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களை உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது ராஜினாமாவை மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஏற்றுக் கொண்டதாக தெரிவித்தார் நாளை அவர் பிஜேபி யில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் மெக்சிக்கோ ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஷ்வரன் காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

தாய்லாந்து ஒபள் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சௌரப் வர்மா வெற்றி பெற்றார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சாய் உட்டே இத்தா ராவ் சுக்கா வெற்றி பெற்றார் இன்று நடைபெற்ற தகுதிக் கற்று ஆட்டத்தில் அவர் கனடாவின் டாம் பிரிட்டினி யை வென்றார்